நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் இந்தியா சாதனை அளவில் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் இந்த முதலீடுகளில் பெரும் பகுதி தொழில்நுட்பத் துறைகளில் கிடைத்து இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகம் இந்தியாவை வளர்ச்சி வாய்ப்பு அதிகம் உள்ள நம்பகமான கூட்டாளியாகப் பார்ப்பதற்கு இதுவே சான்றாகும் என்று அமெரிக்கா வில் வசிக்கும் ஐஐடி பழைய மாணவர்களின் உலக மாநாட்டில் பேசுகையில் அவர் கூறினார் இந்தியா வில் அறிவியல் தொழில்நுட்பக் கல்வியை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் குறிப்பாக ஐஐடி உயர் கல்வி நிறுவனங்களின் பெயர் மேலும் வலுப்படுவதை அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அண்மைக் காலங்களில் ஹேக்கத்தான் போட்டிகளின் மூலம் இளைஞர்கள் முக்கியப் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை வழங்கி வருவதாவும் அவர் கூறினார் கல்விக்கு அப்பாற்பட்டு தொழிலாளர் சட்டங்கள் கார்பொரேட் வரி உள்ளிட்ட வேறுபல துறைகளிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப் பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டி இதனால் ஏழைகள் நலிவடைந்த பிரிவினர் உட்பட அனைவருக்கும் வாழ்க்கை எளிதாகும் என்றார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயர்கல்வி நிறுவனங்களும் தொழில் துறையினரும் இணைந்து மேற்கொண்ட முயற்சிகளால் புதுமையான பல தீர்வுகள் கிடைத்திருப்பதாகவும் கொரோனாவிற்கு பிந்தைய உலகை புதுமைகளே தீர்மானிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தல் அவசியம் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் மாஹே தவிர யூனியன் பிரதேசத்தின் இதர பகுதிகளில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு விதிமுறைகளை மக்கள் பின்பற்றுவதே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் இனி வீட்டுத்தனிமை இராது என்றும் கொரோனா தொற்று கண்டறியப்படுவோர் விதிவிலக்கு இருந்தாலன்றி இனி மருத்துவமனைக்கே செல்லவேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் தெரிவித்துள்ளார் மன்னார் வளைகுடாவில் நிலவிய காற்றழுத்தத் தாழ்வு மண்டலம் இன்று மதியம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டு மொத்தத்தில் மழை குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரன் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மின் துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை மாநில அரசு எதிர்ப்பதாகவும் மின்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தை தவிர்த்து மழைக் கால மின்தடையை உடனுக்குடன் சரிப்படுத்தும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தும் பணிகளை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் ஆகியோர் தொடக்கிவைத்தனர்

காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தார்

அன்பழகன் மற்றும் நிர்வாகிகள் உப்பளத்தில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா வின் திருஉருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மேற்கு மாநில அஇஅதிமுக செயலர் திரு ஓம்சக்தி சேகர் மற்றும் நிர்வாகிகள் எல்லைப்பிள்ளைச்சாவடி யில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று ஏனா மில் குடிநீர் குட்டைகள் மற்றும் நீரேற்று வசதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மினா உடன் இருந்தார் முன்னதாக தரியல்திப்பா ஆயக்கட்டுப் பகுதி விவசாயிகளை அமைச்சர் சந்தித்த போது ஏனாம் பகுதியின் குடிநீர் நிலவரங்களை சமாளிப்பதற்காக வரும் ராபி பருவத்தில் பயிர் சாகுபடிக்கு விடுமுறை அறிவிப்பதான மண்டல நிர்வாகத்தின் உத்தேசத்தை ஏற்க விவசாயிகள் மறுப்பு தெரிவித்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் அறிவியல் சமூகத்தினர் புதுமையான கண்டுபிடிப்புகள் மூலம் உலகளாவிய போட்டித் திறனில் சுயசார்பு இந்தியாவிற்கு அனுகூலம் பெற்றுத் தர வேண்டுமென மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திரப் பிரதான் கேட்டுக்கொண்டுள்ளார்

இத்திட்டத்தில் சேராமல் இருந்த ஒரே மாநிலமான ஜார்கண்ட் மாநிலமும் அண்மையில் இந்த விருப்பத் திட்டத்தை தெரிவு செய்துள்ளது